உள்ளதாக பிரதமர்திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அளித்துள்ளது

இன்று பதவியேற்றுக் கொண்டார்

இந்த தடுப்பூசி திட்டத்திற்கு காரணமான இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநா்களுக்கு நாடு நன்றிக் கடன் பட்டிருப்பதாக அவர் கூறினார் அனைத்து இந்திய குறியீடுகளிலும் தரமும் நம்பகத்தன்மையும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை வரும் எட்டாம் தேதி நடைபெறும் என மத்திய அரசு கூறியுள்ளது இன்ற நடைபெற்ற ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படாததையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது நெல்லை மாவட்டம் கோவிந்தப்பேரியில் சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் மறைந்த பி எச் பாண்டியனின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிளாமியும் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வமும் இன்று திறந்து வைத்தனர்

கட்சிப் பணி மற்றும் சமூகப் பணியில் துடிப்புடனும் துணிச்சலுடனும் அவர் பணியாற்றினார் என்று அவர் புகழாரம் சூட்டினார் பண்முகத்தன்மை மற்றும் அறிவாற்றலுடன் செயல்பட்டவர் பி எச் பாண்டியன் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்துக் கேட்புக் கூட்டம் இன்று தொடங்கி இந்த வார இறுதிவரை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செய்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்துக் கேட்கப்படும் என்றார்

துத்துக்குடி மாவட்டம் இனாம்மனியாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெருமளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்ட திரைப்பட துறையினரின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த தளர்வு அனுமதிக்கப்படுவதாக கூறினார்

தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது பல்வேறு இடங்களில் மாநில அமைச்சர்கள் பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தனர்

இதனை பெறுவதற்காக வழங்கப்பட்ட டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொது மக்கள் நியாயவிலை கடைகளில் பொங்கல் பரிசுத் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா் கோவிட் தடுப்பு நெறிமுறைகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்ச்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பேசிய தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி திருவள்ளுவரது பூமிக்கு வந்திருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு இன்றி சிறந்த நீதி பரிபாலனம் சாத்தியமில்லை என்று அவர் கூறினார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற சென்னை தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் உலக சுகாதார அமைப்பின் இலக்குகளுக்கு ஏற்ப நோயாளிகள் மருத்துவர்கள் விகிதம் இந்தியாவில் மேம்பட்டு இருப்பதாக கூறினார்

தமிழகத்தில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு எந்தவித பரிந்துரையும் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார்

கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான அரசுப் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளின் நிலைப்பாடு என்று மாநில அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் ம்யிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழி ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அவர் இயற்கை இடர்பாடு காரணமாக பருத்தி கொள்முதல் விலையில் ஏற்றம் ஏற்பட்ட போதிலும் தமிழகத்தில் ஒரு நூற்பாலைக்கூட நிறுத்தப்படாமல் மாநில அரசு பாதுகாத்திருப்பதாக கூறினார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஒரே நாளில் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் நடைபெற்ற கருத்துக் கேட்புக் கூட்டத்தில் மாநிலத்தில் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார் திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

தற்போது நல்ல மழை பெய்துள்ளதால் நடப்பு பருவத்தில் விவசாயிகள் அதிக அளவில் கரும்பு நடவு செய்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பதிவு செய்து பயன்பெறுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பொள்ளாச்சி அருகே பல்வேறு கிராமங்களில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கறவை பசுக்கள் ஆடுகள் மற்றும் கோழிகள் வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகள் முறையாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுவதாக கூறினார்

தண்ணீரை வனத்துறை அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்களின் குலதெய்வமாக கருதப்படும் ஹெத்தையம்மன் கோவில் திருவிழா கோவிட் காரணமாக எளிமையாக கொண்டாடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது